பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நிவர் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு நாளை சென்னை வருகிறது ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட நிதி கொள்கையில் வட்டி விகிதங்களில் மாற்றம் செய்யப்படவில்லை வங்கக் கடலில் நிலைக் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவிழந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கான்பராவில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதவாவது டுவெண்டி டுவெண்டி

நியாயமான விலையில் தொற்று நோய்க்கான மருந்தை இந்தியா கண்டுபிடிக்கும் என்ற ஆர்வத்தில் உலக நாடுகள் எதிர்பார்த்திருப்பதாக அவர் தெரிவித்தார் கூடுமான வரையில் அனைவருக்கும் தடுப்பு மருந்து கிடைப்பதற்கு ஏதுவான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார் ஆராய்க்சியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளின் முழு திருப்தியுடன் இந்த தடுப்பு மருந்து திட்டம் தொடங்கப்படும் என்றார் தடுப்பு மருந்துகளை பாதுகாப்பாக குளிர்சாதன வசதியுடன் கூடிய கிடங்குகளில் பாதுகாத்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் மருத்துவத் துறையில் பணிபுரியும் அனைவருக்கும் முதலில் தடுப்பு மருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார் இது தொடர்பான பட்டியலை தயாரிப்பதற்கு மாநில அரசுகளுடன் நடத்தப்படுவதாக அவர் கூறினார்

தடுப்பு மருந்து குறித்து யாரும் அச்சும் அடையத் தேவையில்லை என்றும் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் தடுப்பு மருந்து தொடர்பான விழிப்புணர்வை பரவலாக்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் வலியுறுத்தினார் அதுவரை மக்கள் பாதுகாப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் அடிக்கடி கைக் கழுவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சவுத்திரி திரு குலாம்நபி ஆஸாத் திரிணமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு டெரக் ஓபிரையன் திமுக நாடாளுமன்ற தலைவர் திரு டி ஆர் பாலு தேசிய மாநாடு கட்சியின் மூத்த தலைவர் திரு ஷரத்பவார் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

சிவகங்கை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் பேசிய அவர் இந்த திட்டத்திற்கு வரும் ஜனவரி மாதம் அடிக்கல் நாட்டப்படும் என்று கூறினார்

சுட்டமன்றக் கட்டிடத்தில் ஓமந்துாரார் ராமசாமி ரெட்டியார் மற்றும் சுதந்திர போராட்டத்தில் செக்கிழுத்த செம்மல் வ உ சிதம்பரனார் மற்றும் மோகன் குமாரமங்கலத்தின் முழு உருவப்படமும் திறந்து வைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக இன்று காலை முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து மதுரைக்கு குடி

அப்போது பேசிய அவர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் நகர்புற மக்கள் மட்டுமன்றி கிராமப்புற மக்களுக்கும் குடிநீர் கிடைக்கும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகக் குறிப்பிட்டார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் நிவர் புயல் பாதிப்புகளை மதிப்பீடு செய்வதற்கான மத்திய குழு நாளை சென்னை வருகிறது

இந்தக் குழுவில் ஊரக வளர்ச்சித் துறை இயக்குநர் திரு தரம்வீர் ஜா மத்திய மின்சக்தி ஆணையத்தின் துணை இயக்குநர் திரு ஓ பி சுமன் மத்திய மீன் வளத் துறையின் ஆணையர் டாக்டர் பால் பாண்டியன் மத்திய நிதியமைச்சகத்தின் இணை இயக்குநர் திரு அமித் குமார் மத்திய வேளாண் அமைச்சகத்திள் எண்ணெய் வித்து துறையின் இயக்குநர் டாக்டர் மனோகரன் உள்ளிட்டோர் சென்னை வருகின்றனர்

மும்பையில் இரு மாத நிதி கொள்கையை வெளியிட்டு பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் வட்டி விகிதங்களை மாற்றம் செய்ய வேண்டாம் என நிதி கொள்கைக்கான குழு ஒரு மனதாக முடிவெடுத்ததாக தெரிவித்தார்

இந்த நெடுஞ்சாலை திட்டங்கள் மூலம் கோஹிமா பேக் மாவட்டம் மற்றும் மியான்மர் எல்லை பகுதி இணைக்கப்படுகிறது மற்றொரு நெடுஞ்சாலை திட்டத்தில் இம்பால் திம்மப்பூர் பகுதிகள் இணைக்கப்படுகின்றன இந்த நெடுஞ்சாலை திட்டங்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது நாகாலாந்தில் புதிய வேலை வாய்ப்புகளும் சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் வங்கக் கடலில் நிலைக் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவிழந்து வருவதாக சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

கடற்படை தினத்தையொட்டி வீரம் செறிந்த இப்படையின் வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது